வைக்கப்பட்டு வளர்ச்சி மேலோங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்

நிவாரண நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ஹைதராபாத் ஒபன் பேட்மின்டன் போட்டியின் இந்தியாவின் சவுரவ் வர்மா பட்டம் வென்றார்

முதலில் பேட் செய்து வருகிறது

இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை சார்பில் தொகுக்கப்பட்டுள்ள குடியரசுத் துணைத் தலைவரின் இரண்டாண்டு கால பணிகள் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டிருப்பது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நூலினை வெளியிட்டு பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்த சட்டப் பிரிவை ரத்து செய்யப்பட்டதன் மூலம் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதம் முற்றுப்பெறும் என்று கூறினார் ஜம்மு கஷ்மீரின் வளர்ச்சிக்கும் இது உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் தமிழக அரசின் வளர்ச்சிக்கு திரு வெங்கய்யா நாயுடு எப்போதும் துணை நின்றுள்ளதாக கூறினார்

இதனைபொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குடியரசுத் துணைத் தலைவர் குறித்த புகைப்பட கண்காட்சியையும் திரு வெங்கய்யா நாயுடு மற்றும் மத்திய அமைச்சர் பார்வையிட்டனர் ஜம்மு கஷ்மீரில் இஸ்லாமிய மக்கள் பக்ரீத் பண்டிகையை அமைதியாக கொண்டாடும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனையொட்டி அத்தியாவசியப்பொருட்கள் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது காய்கறிகள் எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசியப்பொருட்கள் அவரவர் இல்லங்களுக்கு நேரடியாக வழங்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஸ்ரீநகரில் போக்குவரத்து எவ்வித இடையூறுமின்றி இயக்கப்படும் என்றும் வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ள அனைத்து மாநிலத்தில் மருத்துவமனைகளும் தேவையான மருத்துவர்கள் மற்றம் செவிலியர்களுடன் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருந்துப்பொருட்கள் தேவையான அளவு கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் இப்பண்டிகை மூவம் சமூக நல்லிணக்கம் சகோதாரத்துவம் மறுமலர்ச்சி ஏற்படும் என்றும் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறவேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் அமைதி வளர்ச்சி மற்றும் வளங்கள் பெருக தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சவுதி அரேபியாவில் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாகவும் எவ்வித இடையூறமின்றி இந்தியா திரும்புவதற்காக ஜம்மு கஷ்மீர் மாநில நிர்வாகம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது

இதற்காக விமானநிலையங்களில் சிறப்பு தொலைபேசி வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

இதனிஎடயே அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த ரயில்வே அதிகாரிகள் பயணிகள் தங்களது பயணத்தை சிரமமின்றி மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவுள்ளதாக தெரிவித்தனர் பயனியர் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் அனைத்து ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும அவர்கள் மேலும் கூறினர் கர்நாடக மாநிலம் பெலகாவியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று நேரில் பார்வையிட்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பாவுடன் விமானம் மூலம் அவர் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பின்னர் அப்பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார் தொடர்ந்து பெய்த பலத்த மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பியதையடுத்து பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் பல பகுதிகள் வெள்ளநீரால் சூழப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார்

மகாராஷ்டிராவில் வெள்ளநிலைமை சீரஎடந்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அம்மாநிலத்தில் உள்ள ஆறுகளில் தண்ணீரின் அளவு குறைய தொடங்கியதையடுத்து மீட்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது கடந்த இந்து நாட்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் நான்கு வட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே கர்நாடகாவில் உள்ள அல்மாட்டி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது கேரளாவில் மழையின் தாக்கம் குறைந்து வருவதையடுத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் முடுக்கி விடப்பட்டுள்ளன

இத்தொடர்பாக டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் சில நாட்களுக்கு தாம் வயநாட்டில் தங்கியிருந்து அம்மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ரயில்கள் மூலம் அனுப்பப்படும் நிவாரணப்பொருட்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று ரயில்வே அறிவித்துள்ளது இத்தொடர்பாக அனைத்து பொது மேவாளர்களுக்கும் அறிவுறத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டவுடன் அதுதொடர்பான நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமல்படுத்தப்படுவது இந்திய அரசியல் நடைமுறைகளின் சாதனையை சூறிப்பதாக உள்ளது என்று தலைமைத்தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தேர்தல் ஆணையமும் அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுள்ள நடைமுறை இது என்று குறிப்பிட்டார் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் வாக்குக்சாவடி முகவர்கள் நடந்தகொள்ளவேண்டிய முறைகள் குறித்து இதில் விளக்கப்பட்டுள்ளதாக திரு சுனில் அரோரா கூறினார் தேர்தலை குதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் தேர்தலில் சமூக வலைதளங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சுனில் அரோரா கூறினார்

ஹைதராபாத் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா பட்டம் வென்றார்

மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வின் பொன்னப்பா சிக்கிரெட்டி இணை தோல்வியடைந்தது பெலாரஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரவி வெண்கலப் பதக்கம் வென்றார்